கடைப்பிடிக்கின்றனர்

ரூபாய் மதிப்பிலானதிட்டங்களுக்குமத்தியஅரசுஒப்புதல் அளித்துள்ளதாகபிரதமர் திரு நரேந்திரமோடிதெரிவித்துள்ளார்

உதயகுமார் கேட்டுக் கொண்டுள்ளார்

இதையொட்டிமக்கள் வீடுகளைவிட்டுவெளியேறாமல் உள்ளனர் ஃபிக்கி அசோசேம் உள்ளிட்டதொழில் வர்த்தகநிறுவனங்கள் இந்த சுய ஊரடங்கிற்குஆதரவு தெரிவித்துள்ளதால் தொழிற்சாலைகளும் இயங்கவில்லை தலைநகர் தில்லியில் நேற்றுமாலையிலிருந்தே சுய ஊரடங்கு தொடங்கிவிட்டதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

மெட்ரோரயில்களும் இயக்கப்படவில்லை புறநகர் மின்சாரரயில்கள் மிகக்குறைந்தஅளவிலேயே இயக்கப்படும் எனதெரிவிக்கப்பட்டுள்ளது நிறுத்தப்பட்டுள்ளது சென்னையில் மெரினா பெசன்ட் திருவான்மியூர் பாலவாக்கம் நகர் கடற்கரைகளும் ழடப்பட்டுள்ளன

அவசரதேவைகளுக்காகபெட்ரோல் விற்பனைநிலையங்கள் திறந்திருக்கும் என்றும் குறைந்தஅளவு ஊழியர்களுடன் இவை இயங்கும் என்றும் பொதத்துறைஎண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன

கடைப்பிடிக்கப்படுவதைஒட்டிபொதுமக்கள் சுய உளரடங்கு அனைவரும் தேவையற்றபயணங்களைதவிர்த்து வீடுகளிலேயே இருக்குமாறுபிரதமர் திரு நரேந்திரமோடிகேட்டுக் கொண்டுள்ளார் பயணம் செய்வோரைமட்டுமின்றிஅவர்களதுகுடும்பத்தினருக்கும் அவசியமற்றபயணங்கள் பாதிப்பைஏற்படுத்தும் என்பதால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் தமதுட்விட்டர் பதிவில் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார் நெரிசல் மிகுந்தபேருந்துமற்றும் ரயில் நிலையஙகளுக்குச் சென்றுபயணம் மேற்கொள்வதள் மூலம் நோய்த்தொற்று பரவ வாய்ப்புள்ளதாகவும் அவர் எச்சரித்துள்ளார் எனவேசிலதினங்களுக்குமக்கள் தாங்கள் வசிக்கும் இடங்களிலேயே இருப்பதன் மூலமேநோய்த்தொற்று பரவுவதைதடுக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பொதமக்கள் தத்தமதுஆரோக்கியத்தைமட்டுமின்றிகுடும்பத்தினரின் நலனிலும் அக்கரைகொள்ளவேண்டும் என்றுகூறியுள்ளார் தனியார் மருத்துவக் கல்லுாரிமருத்துவமனைகளில் தனிமைப்படுத்தல் பிரிவினைஅதிகப்படுத்திஉரியசிகிச்சைவழங்குவதுகுறித்து

தொழில்நுட்பநிறுவனங்களில் தகவல் அதிகபட்சஊழியர்களைவீட்டிலிருந்தேபணிசெய்யஊக்குவிக்குமாறுவருவாய் மற்றும் தகவல்தொழில்நுட்பத்துறைஅமைச்சர் திரு ஆர் பிஉதயகுமார் கேட்டுக் கொண்டுள்ளார்

மருந்தபொருட்கள் விநியோகத்தைகண்காணிக்கவும் இவற்றைஉள்நாட்டிலேயேஉற்பத்திசெய்யஅரசுஉறுதிபூண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் அத்தியாவசியமருந்துகள் தடையின்றிகிடைக்கத் செய்வதோடுகள்ளச்சந்தைமற்றும் பதுக்கலைதடுக்கநடவடிக்கைஎடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

அமித் ஷா கூறியுள்ளார்

இதுபோன்றகையொலிஎழுப்புவதுபெரும் மாற்றத்தைஏற்படுத்தும் என்றம் திரு அமித் ஷா கூறியுள்ளார் நாடுமிகவும் சிக்கலானதருணத்தில் உள்ளதால் நாட்டின் பொருளாதாரத்திற்கு புத்துயிரூட்டவேண்டியதுஅவசியம் எனகாங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்திவலியுறுத்தியுள்ளார் கொழில் துறையினருக்குவரிச்சலுகைகள் அளிப்பதுடன் நேரடிபணப்பரிமாற்றசலுகைகளைவழங்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்